மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னாள் பிரதமா் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அஸ்தி கங்கை நதியில் இன்று கரைக்கப்பட்டது

வழக்குப் பதிவு செய்துள்ளது

ஆசிய விளையாட்டுப் போட்டியின் முதல் பதக்கத்தை இந்தியா துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வென்றது

இனி விரிவான செய்திகள் கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கூல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

திருச்சூர் எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பலர் வெள்ளத்தால் சிக்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார் முப்படைகளோடு இணைந்து கடலோர காவல்படையும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அனைவரையும் மீட்கும் வரை அதற்காள பணிகள் தொடரும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்து குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அம்மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மக்கள் பாதிப்பில் இருந்து விரைவில் மீண்டுவர வேண்டும் என்றும் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களுக்கு துணைநிற்பதாகவும் கூறியுள்ளார் திருவனந்தபுரம் கோழிக்கோடு மற்றும் கோவையில் இருந்து கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் இதற்கினடயே கேரள அரகக்கு தமிழகம் உட்பட பல்வேறு மாநில அரககள் தொடர்ந்து நிவாரண உதவிகளை அளித்து வருகின்றன

இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய கடற்படை அதிகாரி மகாராஷ்டிர மாநில அரசு மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவளங்கள் மக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிவாரணப் பொருட்களுடன் சங்கல் என்ற இந்த கப்பலில் நாளை கொச்சி துறைமுகம் சென்றடையும் கூறினார்

மேற்குவங்க மாநில அரசு கேட்டுக்கொண்டதை அடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே செய்தித்தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

நட்டா தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில க்காதாரத்துறை அமைச்ச் திரு

ஷைலஜாவிடம் தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாகவும் மாநிலத்தின் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பகுதிகளுக்கு மருந்துப் பொருட்கள் மற்றும் மருத்துவக் குழுக்கள் அனுப்பப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சா் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து அயிரக்கணக்கான மக்கள் உணவுக்காக தவித்து வருவதாகவும் அவர்களுக்கு உதவிடும் வகையில் உணவுப் பொருட்களை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்

உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகாரிகளைத் தொடர்பு கொண்டு தங்களது உதவிகளை தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு அவர் கூறியுள்ளார் மழை வெள்ளக்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கேரள மக்களுக்கு உதவி செய்வது குறித்து ஐக்கிய அரபு நாடுகளின் வர்த்தக நிறுவன தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறப்பினர்கள் மற்றம் சமூக அமைப்புகளுடன் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவ்தீப் சூரி இன்று ஆலோசனை நடத்தினாா் இத்தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குத் தேவையாள நிவாரண உதவிகளை அளிக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க ஏதுவாக தேசிய அளவிலான அவசர காலக் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை அந்நாட்டு அதிபர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது க்நாடகாவில் வெள்ள நிலைமை குறித்து பிரதம் திரு நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சா் திரு குமாரசாமியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் இதுகுறித்து பிரதமா் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அம்மாநிலத்திற்கு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருக்க தாம் இறைவளை பிரார்த்திப்பதாக அந்த செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

முன்னதாக அவரது அஸ்தி ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் இன்று கரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவரது மகள் நமிதா உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி தலைவா் திரு அமித் ஷா உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சன் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் உத்தரகாண்ட் முதலமைச்சன் திரு திரிவேந்திரசிங் ராவத் ஆகியோா் கலந்துகொண்டனா்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டாள் இத்தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித்தொடர்பாளர் இன்று அதிகாலை யூரி பகுதியில் இருந்து தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவா்களது முயற்சியை பாதுகாப்புப் படையினர் முறியடிக்கும் முயற்சியின்போது இருதரப்புக்கும் இடையே இந்த துப்பாக்கிச் சண்ட நடைபெற்றதாகத் தெரிவித்தார்

இம்ரான் கான் இன்று வெளியிட்டாா் இதுகுறித்து ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு

ஷா மஹ்மூத் குரைஷி வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சி மாதந்தோறும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படுகிறது

முன்னாள் குயடிரகத்தலைவர் டாங்டர் சங்கர்தயாள் சர்மாவின் பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத்தலைவர் மாளிகையில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மலர் தாவி மரியாதை செலுத்தினார்

ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் துப்பாக்கிச்சும் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிடைத்தது ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அபூர்வி சந்தேவா மற்றும் ரவிக்குமார் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர் முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்த இவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்